எடப்பாடி கே

தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அத்தியாவசியப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் ம் ம் ம் ம் ம காமறுஜ் தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரத்தின்போது இதை தெரிவித்தஅவர் ஒருலட்சம் ரூபாய்க்குமேல் ஆண்டுவருமானம் உள்ள குடும்பத்தினர் கார் ஏசி வைத்திருப்போர் உள்ளிட்டோருக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என ஊடகங்களில் வெளிவந்த செய்தி குறித்து விளக்கமளித்த அமைச்சர் இவ்வாற கூறினார் தமிழகத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின்படி உயர் வருவாய் மற்றும் சொகுசு வசதி கொண்டவர்கள் தொடர்பான விவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டபோதிலும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் ரேஷன் திட்டமும் தொடர்ந்து அமலில் இருப்பதால் அனைவருக்கும் ரேஷன்பொருட்கள் விநியோகிக்கப்படும் என்றார்

எடப்பாடி கே

திண்டுக்கல் சீனிவாஸன் யானைகளால் சேதப்படுத்த இயலாத இரும்பு வட வேலி அமைக்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றார்

உதயகுமார் சேலம் மாவட்டத்தைப் பிரித்து ஆத்தூரை மையமாகக்கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்குவது பற்றி உரிய முன் மொழிவுகள் பெறப்பட்டால் முறைப்படி பரிசீலிக்கப்படும் என்று மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

எதிர்கட்சி தலைவர் திரு

க

ம் ம் ம் ம் ம தங்கமனி தமிழக மாநகராட்சி பகுதிகளில் மின் பகிர்மாண கம்பிகளை புதைவட பாதைகளாக மாற்றும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

சென்னை கோவை ஆகிய நகரங்களில் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக இப்பணி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோவையில் எஞ்சியுள்ள பகுதிகளில் நிதிநிலைமையை கருத்தில்கொண்டு இப்பணி விரைவுபடுத்தபப்டும் என்றார் அவர் சென்னை வேளச்சேரியில் கூடுதலாக ஒரு துணை மின் நிலையம் அமைப்பது பற்றி பரிசீலிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

இதனை படிப்படியாக அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற எதிர்கட்சி துணை தலைவர் திரு துரைமுருகனின் யோசனைக்கு பதிலளித்த பேரவை தலைவர் முதற்கட்டமாக கேள்வி பதில் மற்றும் அறிக்கைகள் மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

ஓ

தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறை படுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகனும் தொழில் நகரிய பகுதி மேம்பாட்டு அதிகார அமைப்பு திருத்த சட்ட முன் வடிவை தொழில்துறை அமைச்சர் திரு

வேளாண்துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணு வேளாண் விளைபொருளை சந்தைப்படுத்துதல் ஒழுங்குமுறைப்படுத்துதல் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்தார்

வணிக வரித்துறை அமைச்சர் திரு

அதனை தொடர்ந்து அவர் சரக்கு சேவை வரி திருத்தம் மதிப்புக்கூட்டுவரி திருத்த சட்ட முன் வடிவுகளையும் கொண்டுவந்தார் தொழில் தகராறு திருத்த சட்ட முன்வடிவை அமைச்சர் டாக்டர் நிலோ பர் கபில் அறிமுகம் செய்தார்

மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி ர

பேல் போர் விமான பிரச்சனையில் கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணையை வலியுறுத்தினார்கள்

புதுதில்லியில் சிறப்பாக செயலாற்றிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு விருதுகளை வழங்கிப் பேசியஅவர் கடந்த காலங்களில் வீணடிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் பெருமான ரூபாயை குழந்தைகள் ஊட்டச்சத்து திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் என அவர் குறிப்பிட்டார் முறைகேடுகள் நடைபெறா வண்ணம் அங்கன்வாடி பணியாளர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

ஆஸ்திரேலிய மண்ணில் இந்தியா டெஸ்ட் தொடரை வெல்வது இதுவே முதன்முறையாகும் ஆஸ்திரேலியாவில் முதன்முறையாக டெஸ்ட் தொடரை வெல்லும் ஆசிய அணி என்ற பெருமையையும் இந்தியா பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு